புதுச்சேரியில் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் சேவைகள் தடையின்றி கிடைப்பதற்காக இ பாஸ் எனப்படும் மின்னணு அனுமதி அட்டை முறையை அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது

இதற்கு மக்களின் கூட்டு ஒத்துழைப்பு சமூக இடைவெளியை கடைபிடித்தது மற்றும் ஊரடங்கு உத்தரவை பெரும்பான்மையினர் கடைபிடித்தது ஆகியவையே காரணம் என்றும் அவர் கூறினார்

சிவில் ஏவியேஷன் சரக்கு விமானங்கள் மூலம் கிழக்கு வடகிழக்கு மற்றும் தென் மாநிலங்களுக்கு அவசர கால மருந்துப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாக விமான போக்குவரத்து அமைச்சக செய்திக் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது இன்டிகோ ஸ்பைஸ் ஜெட் மற்றும் புளுடார்ட் ஆகிய தனியார் விமான போக்குவரத்து நிறுவனங்களும் இதில் பங்கேற்றுள்ளன என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த உத்தரவை மாநில அரசுகள் அக்கறையோடு செயல்படுத்த வேண்டும் என்றும் அதனால் வாகன ஓட்டுனர்கள் எந்தவித அச்சத்திற்கும் ஆளாகாமல் அத்தியாவசிய சேவையை மேற்கொள்வார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏஐஆர் டெல்லி சமூக ஊடகங்களில் வெளிவரும் தகவல்களின் உண்மை தன்மை குறித்து அகில இந்திய வானொலி தலைமையகம் அவ்வப்போது தெளிவுபடுத்தி வருகிறது அந்த வரிசையில் கொரோனா வைரஸ் தொடர்பாக அரசு நிறுவனங்கள் மட்டுமே தகவல்களை வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்து இருப்பதாக வெளிவந்துள்ள செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் அல்கலைன் எனப்படும் அதிக காரத் தன்மை வாய்ந்த உணவு பொருட்களை பொது மக்கள் அதிகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் வரும் அறியப்பட்டுள்ளது எனவே பொது மக்கள் இதுபோன்ற பொய்யான தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அகில இந்திய வானொலி தலைமையகம் பொது மக்களைக் கேட்டுக் கொண்டுள்ளது

கொரோனா பாதிப்பிற்கு நிதி ஒதுக்குதவற்காக ஒப்புதல் அளித்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்துள்ளதாகவும் இந்த எண்ணிகை விரைவில் அதிகரிக்கும் என்று நம்புவதாகவும் மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது கொரோன பாதிப்பிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து தாராளமாக நிதி ஒதுக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோர் வேண்டுகோள் விடுத்திருந்தனர்

பயண அனுமதி தமிழகத்தில் அத்தியாவசிய காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள்ளாக பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அந்தந்த பகுதி தாசில்தாரிடம் அனுமதி பெற்று பயணம் செய்யலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கொரோனா பாதிப்பு எதிரொலியாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இறப்பு திருமணம் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் அனுமதி பெற்றுச் செல்லலாம் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்துள்ளது

மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தகங்கள் மற்றும் மருந்துப் பொருட்கள் மொத்த விற்பனையாளர்கள் சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறையில் இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் உணவு தானியங்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை மொத்தம் மற்றும் சில்லரை வணிகர்கள் விநியோகம் செய்ய உணவு பொருள் வழங்கல் துறை அலுவலகத்திலும் விவசாய பொருட்கள் விநியோகஸ்தர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையிலும் பழங்கள் மற்றும் காய்கறி விற்பனை செய்வோர் நகராட்சிகளிலும் இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மல்லாடி ஆய்வு புதுச்சேரி குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனை மற்றும் அரசு பொது மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா நோய் பரவல் தடுப்பு மற்றும் சிகிச்சைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார் மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வார்டுகளை பார்வையிட்ட அவர் மருத்துவமனைகளில் தேவையில்லாமல் கூடி இருக்கும் நோயாளிகளின் உறவினர்களை வளாகத்தில் தங்க வேண்டாம் என்று வலியுறுத்தினார் இதில் கவனம் செலுத்துமாறு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கேட்டுக் கொண்ட அமைச்சர் அவர்களும் கவனமாக பணியாற்றுமாறு அறிவுறுத்தினார்

அன்பழகன் உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா நோய் பரவல் தடுப்பு விஷயத்தில் புதுச்சேரி அரசு எந்தவித அடிப்படையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை சரிவர செயல்படுத்தவில்லை என்று சட்டப்பேரவைத் அஇஅதிமுக குழுத் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டி உள்ளார்

அக்கப்பலில் இருப்போர்கள் மூலம் கொரோனா தொற்று பரவினால் அது காரைக்காலை மட்டுமின்றி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாருர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பாதிக்கும் என்றும் எனவே அந்த கப்பலை உடனடியாக திருப்பி அனுப்ப புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார்

புதுச்சேரியில் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் சேவைகள் தடையின்றி கிடைப்பதற்காக இ பாஸ் எனப்படும் மின்னணு அனுமதி அட்டை முறையை அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது